உலகம் நடவடிக்கையை தீவிரப்படுத்த அணிசேரா அமைப்பின் உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது

குறைந்து வருவதை அடுத்து அந்நாடுகள் கட்டுப்பாடுகளை தளர்த்த தயாராகி வருகின்றன

இந்த உருவாக்கிவிடும் என்று அந்நாட்டின் அதிபர் திரு டொனாவ்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

மாநாட்டின் முடிவில் இந்த அமைப்பின் சார்பில் அரசியல் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட உள்ளது மாநாட்டில் பாகிஸ்தானில் இந்த இருந்து அந்நாட்டின் ஐனாதிபதி திரு அரிஃப் ஆல்வி பங்கேற்கிறார்

கல்வி நிறுவனங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது திரையரங்குகள் பெரிய அளவிலான வாத்தக வளாகங்கள் விளையாட்டு மையங்கள் செயல்படுதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது

அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணிமுதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் உணவகங்களில் காலை ஆறு மணிமுதல் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் மட்டும் வழங்கலாம்

ப்ளம்பர் எலெக்ட்ரீஷியன் ஏசிமெக்கனிக் வீட்டு வேலை பணியாளர்கள் உரிய அனுமதி பெற்று பணி புரிய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று அதிகமாக காணப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு எவ்வித தளா்வும் கிடையாது என்றும் ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பச்சை மண்டலங்களில் பகல் நேரத்தில் மேற்கொள்ள கூடிய அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்படும் அதேநேரத்தில் கூட்டம் கூடக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் அனுமதிக்கப்படாது என்று மத்திய அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் பொருளாதாரத்தை வளச்சிக்கான பாதையை நோக்கிக்கொண்டு செல்லவும் மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கிலிருந்து படிப்படியாக நாடு விடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இன்று பல கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டுள்ளதாகவும் அவா் கூறியுள்ளாா்

சென்னை ஹைதராபாத்

இந்த மாவட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பார்வையிட்டு கூடுதல் ஆலோசனைகளை வழங்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜிப்மர் கூடுதல் பேராசிரியர்கள் டாக்டர் பழனிவேல் டாக்டர் ராகேஷ் சிங் ஆகியோர் சென்னைக்கு வரவுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை ஒழித்து மக்களின் உயிரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இரானுவம் காவல்துறை மற்றும் இதர பாதுகாப்புப் படையினருக்கு இந்நேரத்தில் தாம் வீரவணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார் பாதுகாப்புப் படையினாின் இந்த தியாகம் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் உயிர்நீத்த பாதுகாப்புப் படையினரின் குடும்பத்திற்கு அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இவர்களின் தியாகம் ஒருபோதும் வீண்போகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சுதந்திர இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பாடுபட்டதற்காக சர்தார் வல்லபாய் படேல் பெயரில் மிகப்பெரிய சிவிலியன் விருதை மத்திய அரசு ஏற்படுத்தியது வலுவான ஒன்றுபட்ட இந்தியாவை பலப்படுத்தும் வகையில் பாடுபடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருதை மத்திய அரசு வழங்கி வருகிறது

மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது ரஷ்யாவில் இறப்பு விகிதம் சற்று குறைவாக உள்ளது

அமெரிக்கா இத்தாலிக்கு அடுத்தபடியாக அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன நோய்த்தொற்றின் உச்சக்கட்டம் நிறைவடைந்து விட்டதாகவும் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் வருகை குறைந்திருப்பதாகவும் பிரிட்டன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் ஆப்ரகாம்லிங்கன் நினைவுநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணியில் பல்வேறு மருந்து நிறுவனங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறினார்

அந்த மருந்தை உருவாக்கவும் வினியோகிக்கவும் மேலும் சில ஆண்டுகள் ஆகும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்

எச்டி எஃப்சி டுவின்ஸ் ஐசிஐசிஐ வங்கி இன்போசிஸ்உள்ளிட்ட முன்னனி நிறுவனங்கள் பங்குகளைவிற்றதால் இந்த சரிவு காணப்பட்டது